நரேந்திரமோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

குடியரசு துணைத் தலைவர் திரு

பயணமாக பெல்ஜியம் நாட்டிற்கு இன்று பிற்பகல் புறப்படுகிறார்

நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு

சண்முகம் தெரிவித்திருக்கிறார்

எடப்பாடி கே

அபராதம் செலுத்தா விட்டால் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மீனவர்கள் மீதான அபராதத்தை ரத்து செய்ய பிரதமர் அந்நாட்டு அரசை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

உலகளாவிய சவால்களுக்காக உலகளாவிய பங்குதாரா்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் இணைப்பு வர்த்தகம் முதலீடு நீடித்த வளர்ச்சி பருவ மாற்றம் தீவிரவாதம் இடப்பெயர்வு கடல்சார்பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு போன்றவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது ஒருபகுதியாக இதன் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதோடு பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது

நரேந்திரமோடி பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பிஜேபி வாக்குச்சாவடி பணியாளர்களுடன் நமோ செயலி மூலம் இன்றுமாலை கலந்துரையாடுகிறார்

பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணைஅமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நாகர்கோவிலில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இரிக்கன்துறை தென்தாமரைக்குளம் பகுதிகளில் இடம் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் அமைப்பதற்கு மாநில அரசு உரிய இடத்தை கண்டறிந்தால் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றார் பொன் ராதாகிருஷ்ணன் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் அத்தியூர் கிராமத்தில் சுகாதாரத்துறை சார்பில் மக்கள் நல்வாழ்வு மையத்தை மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்றுகாலை திறந்துவைத்தார்

முன்னதாக நேற்று இக்குழுவினர் ஒகேனக்கல் வத்தல்மலை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர்

இந்நாளையொட்டி பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்திருக்கும் செய்தியில் மக்கள் அனைவரின் விருப்பங்கள் நிறைவேறவும் சமூகத்தில் உள்ள அனைத்து தீமைகளையும் அகற்றி மகிழ்ச்சி சூழலை ஏற்ப்டுத்தவும் துர்காதேவி அருள் புரியட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

எடப்பாடி கே

தத்தம் தொழில்சார்ந்த கருவிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வளம் பெருக தெய்வத்தை வணங்கிடும் ஆயுதபூஜை மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்கும் அன்னையின் அருளால் விஐயதசமி திருநாளையொட்டியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் வெற்றி வளம் கிட்டிட நலம் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக தெரிவித்துள்ளார்

சண்முகம் தமிழகத்தில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆய்வுக்கூட்டத்தில் இன்று பேசிய அவர் மாநிலத்தில் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுப்பிரமணியம் நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

இருவரி தஞ்சையில் கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை இன்றுகாலை தொடங்கி வைத்தார்

கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது

நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் குன்னூர் உதகமண்டலம் இடையேயான நீலகிரி மலைரயில் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில்பாதையில் மண்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் இந்நடவடிக்கை

மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு அண்ணாதுரை தொடங்கி வைக்கும் இவ்விழாவில் திருமுறை பன்னிசை திருமுறை அரங்கம் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கலைநிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

சுவாமி அய்யப்பன் சபரிமலை சுவாமி அய்யப்பன் திருக்கோவில் நடை ஐப்பசி மாத பூஜைகளுக்காக இன்றுமாலை திறக்கப்படுகிறது

இதனிடையே பெண்கள் கோவிலுக்குள் நுழைய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் நிலக்கல் பம்பை சபரிமலை பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்